நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திருமதி

இனி விரிவான செய்திகள் ஐ ஐ டி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறு ஆசிரியர்கள் மற்றும் அறிஞர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பை ஐஐடி யில் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் புதிய கண்டுபிடிப்புக்களை மேற்கொள்வதும் அவசியம் என்றார் கண்டுபிடிப்பு இல்லாத சமுதாயத்தில் தேக்கநிலை ஏற்பட்டுவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் துவங்குவதற்கு மிகவும் உகந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு பாடுபடுமாறும் ஐஐடி மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார் பருவநிலை மாற்றம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல் தாய்மையான எரிசக்தி தண்ணீர் பாதுகாப்பு ஊட்டச்சத்து பற்றாக்குறை கழிவுநீர் மேலாண்மை போன்றவற்றை மேம்படுத்துவற்கான முயற்சிகளையும் ஐஐடி மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டுமென திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இலங்கையில் இந்திய வம்சாவழி தமிழர்களுக்காக இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட வீடுகளை பிரதுர் திரு நரேந்திர மோடி இன்று இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கேவுடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் பயனாளிகளுக்கு வழங்கவுள்ளார் இலங்கையில் உள்ள தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் பணி புரிந்து வரும் தமிழர்கள் இந்த வீடுகளை பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இவங்கை சென்றிருந்தபோது

இந்த மசோதா கடந்த நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதிதாக உருவாகும் வாய்ப்புக்களை நல்லழுறையில் பயன்படுத்தி வளமான எதிர்காலத்தை உருவாக்க இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நம்பிக்கையுடன் பாடுபட வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

தமது ஓராண்டு பதவி காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பெருமளவு பங்கேற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

அனந்த்குமார் கூறியுள்ளார்

இந்தத் தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்தமைக்காக இரு அவைகளின் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்த திரு அனந்த்குமார் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய மசோதா ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு திருத்த மசோதா போன்றவற்றை நிறைவேற்றியதன் மூவம் இந்தக் கூட்டத்தொடர் சமூகநீதி திருவிழா போன்று அமைந்ததாகவும் தெரிவித்தார் நாட்டில் முதன்முறையாக நீர்நிலை விமான நிலையங்களை அமைக்கும் திட்டத்திற்கு விமானப்போக்குவரத்துத்துறை ஒப்புதல் அளித்துள்ளதாக இத்துறையின் அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக ஒடிசாவின் சிலிகா ஏரி குஜராத்தின் சர்தார் சரோவர் அணைக்கட்டு மற்றும் அகமதாபாத் சுபர்மதி ஆற்றங்கரையில் இத்தகைய விமான நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி இன்று பதவியேற்கவுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் திருமதி விஜயா தஹில் ரமணி இதுவரை மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்து வந்தார் கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பார்வையிடவுள்ளார் மத்திய கற்றுவாத்துறை அமைச்சர் திரு அல்போன்ஸ் கண்ணன்தனம் அவருடன் செல்கிறார் பின்னர் திரு ராஜ்நாத் சிங் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மாநில அமைச்சர்களுடனும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரமேஷ் சென்னிதவா ஆகியோர் நேற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர்

இதனால் தருமபுரி மாவட்டம் ஓகேனக்கல் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தாழ்வான அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திரக் கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு கழற்சி மற்றும் வெட்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் சுற்று வட்டாரப்பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நீலகிரி திண்டுக்கல் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான திறன் மேம்பாட்டுத் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திறன் பயிற்சி பெற்றவர்கள் அதனை தங்களது சொந்த தொழிலில் பயன்படுத்தி வெற்றியும் கண்டுள்ளனர்

செகண்ட்ஸ் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு இலகணேசன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மாநிலங்களவையில் திமூக உறுப்பினர் திரு திருச்சி சிவா விடுத்த கோரிக்கை குறித்து மத்திய அரசு முடிவு செய்யுமென்றும் கூறினார்

அமெரிக்காவின் சியாட்டில் பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று கடத்தப்பட்டு விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து அந்நாட்டு புலனாய்வு அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

பருக் அப்துல்லா கூறியுள்ளார் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டுப் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக திருமதி ஷீலா ஸ்டீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னைய அடுத்த புழல் மற்றும் கன்னிகைப்பேர் ஏரிகளில் மணல் அள்ள தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் மிதுன் மஞ்சுநாத் வெற்றி வாய்ப்பை இழந்தார்